நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் புதிய இந்தியாவுக்கான விரிவான தேசிய அணுகுமுறை திட்டத்தை நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது வாடகைத்தாய் மூலம் குழந்தைப் பெறுவதை முறைப்படுத்தும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது

அண்ணா பல்கலைக்கழக கணித வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது குறித்து பொறியியல் மாணவர் உள்ளிட்ட இருவரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் ராணுவமாக இருந்தாலும் தலைமை தணிக்கையாளர் அலவலகமாக இருந்தாலும் ஜனநாயக அடிப்படையில் செயல்பட காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஜனநாயக பூர்வமான எல்லா அமைப்புகளிலும் காங்கிரஸ் கட்சியின் தலையீடு இருந்தது என்று புத்தில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிஜேபி வாக்குச்சாவடி நிலை ஊழியர்களுடன் உரையாடுகையில் இதனை அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் நலத் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டுமென்று கட்சித் தொண்டர்களை அவர் கேட்டுக் கொண்டார் வீட்டு வசதி கசகாதாரம் திறன் மேம்பாடு உட்பட அனைத்து வயதினருக்கும் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார்

புதுதில்லியில் நேற்று இதனை வெளியிட்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி சீர்திருத்தங்கள் மற்றும் தொழில்முனைவு திறன் சமூக பார்வையுடன் கூடியதாக இருக்க வேண்டுமென்று என்று கூறினார் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி அடையவும் இருக்கும் வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டும் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பல்வேறு துறைகளில் நாடு வளர்ச்சியை எட்ட வேண்டுமென்றால் தனியார் துறையினர் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் அரசும் தனியார் துறையும் இணைந்து செயல்படும்போது சிறப்பான கட்டமைப்பு வசதிகளையும் சிறந்த நகரங்களையும் சுகாதார வசதிகளையும் அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பை ஊக்கப்படுத்தும் வகையில் நித்தி ஆயோக்கின் இலக்குகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் சரக்கு மற்றும் சேவை வரியால் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் அதளை சரிக்கட்டும் வகையில் மத்திய அரசு வரி விகிதத்தைக் குறைக்க யோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வாடகைத்தாய் மூலம் குழந்தைப் பெறுவதை முறைப்படுத்தும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது இந்த முறையை வணிக ரீதியாக தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்துடனும் முறையற்ற செயல்பாடுகளை தடுக்கவும் இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது வாடகைத்தாய் மருத்துவமுறை வாரியம் ஒன்றை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அமைக்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது குழந்தையே பெறமுடியாத தம்பதிகள் மட்டும் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதிப்பது என்று இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்துப்பேசிய ககாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டா இந்தியப் பெண்கள் கரண்டப்படுவதை தடுக்கும் நோக்கில் இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகக் கூறினார் மக்களவைத் தேர்தல் முடிந்தபின்னரே பிரதமர் யார் என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்யும் என்று மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார் கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்ற பின்னர் அனைவரும் கூடி பிரதமர் யார் என்பதை தேர்வு செய்வோம் என்று கூறினார் வரும் மக்களவைத் தேர்தலை காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து கூட்டணியாக சந்திக்க பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் முடிவு செய்திருப்பதை தாம் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஜி எஸ் எல் வி ராக்கெட் மூலம் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை செலுத்துவதில் இஸ்ரோ கவனம் செலுத்தும் என்று விக்ரம் சாராபாய் விண்வெளி மைய இயக்குநர் திரு எஸ் சோம்நாத் கூறியிருக்கிறார்

ஜி எஸ் எல் வி ராக்கெட்டுக்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு வருவதாகவும் பி எஸ் எல் வி ராக்கெட்டுக்களைப் போன்று ஜி எஸ் எல் வி ராக்கெட்டுக்களும் சாதனை படைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நேற்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமீபத்தில் புதுதில்லிக்கு தாம் சென்றபோது இந்தப் பிரச்னை தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்துப் பேசியதாகவும் அவர் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் பேசுவதாக உறுதியளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்டுவதற்கு தடையில்லா சான்று வழங்கப்பட்டுள்ளதை எதிர்த்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நக்கை அமைச்சரிடம் தாம் வழங்கியதாகவும் அவர் கூறினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சென்ளை மெரினா கடற்கரையில் நினைவகம் கட்டுவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்துள்ளது நினைவகம் கட்ட தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளித்துள்ள தமிழக அரசு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறையும்போது அவர் சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றவாளி அல்ல என்றும் எனவே அவருக்கு நினைவகம் கட்ட தடை விதிக்கக்கூடாது என்று கூறியுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் கணித வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே வெளியானது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய சிபிசிஐடி காவல்துறையினர் பொறியியல் மாணவர் உள்ளிட்ட இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக தேர்வுக் கட்டுப்பாட்டு அலுவலகத்தைச் சேர்ந்த ஊழியர் ஒருவரும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் தலைமறைவாகியுள்ள அவரை கைது செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் சிபிசிஐடி அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பல்கலைக்கழக தேர்வுக் கட்டுப்பாட்டு அதிகாரி அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

சென்னை கடற்கரை வேளச்சேரி துரித ரயில் போக்குவரத்து திட்டத்தை செயின்ட் தாமஸ் மலை வரை நீட்டிக்க தேவையான நிலங்களை கையகப்படுத்த இருந்த தடை நீங்கியுள்ளது

இத்திட்டத்திற்கு தேவையான நிலத்தை மாநில அரசு கையகப்படுத்தி தெற்கு ரயில்வேயிடம் விரைந்து ஒப்படைக்க வேண்டுமென்று ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை விரைந்து செயல்படுத்தமாறு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் இருவரிச் செய்திகள் சிரியாவிலிருந்து தனது துருப்புக்களை விலக்கிக்கொள்ளும் நடவடிக்கையை அமெரிக்கா தொடங்கியுள்ளது பாகிஸ்தான் சிறையிலிருந்து விடுதலையான மென்பொறியாளரான ஹமீத் நிஹல் அன்சாரி நேற்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உணர்ச்சிப் பெருக்குடன் சந்தித்துப் பேசினார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் மாற்று அரசை ஏற்படுத்தாமல் குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதற்கு தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் திரு பரூக் அப்துல்வா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்

அசோக் கெல்லாட் உத்தரவிட்டுள்ளார் ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையின் செயல் திறனை மேலும் மேம்படுத்தும் என்று விமானப்படை தலைமைத் தளபதி ஏர்மார்ஷல் பி எஸ் தனோவா தெரிவித்திருக்கிறார் இந்தியா தாய்லாந்து கடற்படைத் தளபதிகள் புதுதில்லியில் நேற்று கூடி இருதரப்பு பிரச்னைகள் குறித்து விவாதித்தனர் கடுமையான பளிப்பொழிவு காரணமாக திபெத்தில் புகழ் பெற்ற தலாய் லாமாவின் பொட்டாலா அரண்மனை முதல்முறையாக மூடப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளா மாநிலத்திற்கு இந்த ஆண்டு கற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக குறைந்துள்ளது

கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வரும் செவ்வாய் கிழமை வண்டலூரில் உள்ள அண்ணா உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மண்டல அளவிலான வங்கியாளர்கள் கலந்தாய்வுக்கூட்டம் மதுரையில் நேற்று நடைபெற்றது

கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார்